கிழக்கத்திய பொருளாதார கூட்டமைப்பு நாடுகளின் மாநாட்டில் பிரதமர் முக்கிய உரையாற்றுகிறார்

புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் கையெழுத்தாகியது

அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது

இனி விரிவான செய்திகள் இரண்டுநாள் அரசுமுறைப் பயணமாக ரஷ்யா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி விளாடிவோஸ்டாக்கில் உள்ள ஸ்வேஸ்தா கப்பல் கட்டும் தளத்தை இன்று பார்வையிட்டார் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் அவர் இருதரப்பு ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார் இந்தியாவும் ரஷ்யாவும் வைரம் நிலக்கரி கரங்கங்கள் எரிவாயு ஹைட்ரோ கார்பன் வேளாண் உள்ளிட்ட பல்வேற துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் ஒத்துழைப்புத் திட்டங்களையும் மேற்கொள்ள உள்ளன

அங்கு நடைபெறும் கிழக்கத்திய நாடுகளின் பொருட்காட்சியில் செயல்படும் இந்திய அரங்கை பிரதமர் இன்று திறந்து வைக்கிறார் கிழக்கத்திய பொருளாதார கூட்டமைப்பு நாடுகளின் மாநாட்டில் அவர் இன்று முக்கிய உரையாற்றுகிறார் இந்தியாவில் உள்ள வர்த்தக முதலீடுகள் குறித்த சிறப்பு விவரங்கள் இந்த அரங்கில் இடம் பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பணமுறைகேடு தொடர்பாக கர்நாடக மாநிலத்தின் மூத்த காங்கிரஸ் தலைவரும் தற்போதைய சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு சிவகுமாரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று கைது செய்தனர் புதுதில்லியில் உள்ள அமலாக்கத்துறை தலைமையகத்தில் நான்காவது முறையாக விசாரணைக்கு அழைக்கப்பட்ட அவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார் அவரைக் காவலில் வைத்து விசாரிப்பதற்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் திரு சிவகுமார் மற்றம் புதுதில்லியில் உள்ள கர்நாடக பவனில் பணியாற்றும் திரு ஆஞ்சநேய அனுமந்தய்யா ஆகியோர் மீது அமலாக்கத்துறை வழக்குப் பதிவு செய்தது திரு சிவகுமாரும் அவரது கூட்டாளியான திரு எஸ் கே ஷர்மாவும் ஏராளமான பணத்தை ஹவாலா மூலம் பரிமாற்றம் செய்ததாக வருமான வரித்துறை குற்றம் சாட்டியுள்ளது ஐம்மு கஷ்மீர் மாநிலத்தில் சுகாதார வசதிகளை அதிகரிப்பதற்கு பிரதமரின் ஜன் அவ்ஷதி மக்கள் நல மருந்தகங்கள் கூடுதவாக திறக்கப்படும் என்று அம்மாநில ஆளுநரின் ஆவோசகர் திரு அடல் டுல்லு தெரிவித்துள்ளார்

கஷ்மீரில் சென்ற மாதம் மட்டும் சுமார் ஏழு லட்சும் பேர் புறநோயாளிகளாக சிகிச்சைப் பெற்றதாக அம்மாநில மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது

கொழும்பில் நடைபெறும் யுளிசெஃப் தெற்காசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநாட்டில் கஷ்மீர் விவகாரத்தை எழுப்ப முடியாது என்று இந்தியா திட்டவட்டமாகக் கூறியுள்ளது இந்திய நாடாளுமன்றக் குழுவின் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான திரு கௌரவ் கோகோய் மாநாட்டில் உரையாற்றுகையில் கஷ்மீர் விவகாரத்தில் மனித உரிமைகள் மீறப்படுவதாகக் கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் இல்லையென்று குறிப்பிட்டார் பாகிஸ்தானில் வாழும் சிறுபான்மையினர் அந்நாட்டின் சுட்டங்களால் அவதிப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார் கொழும்பில் நடைபெற்று வரும் யுனிகெஃப் மாநாடு ஐநாவின் குழந்தைகள் உரிமைகளை நிலைநாட்டும் உடன்பாட்டின் முப்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது மாலத்தீவுக்கு அரசுமுறைப் பயணமாக சென்றுள்ள மத்திய வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டின் நாடாளுமன்றத் தலைவர் திரு முகமது நஷீத்தை நேற்று சந்தித்தார்

அந்நாட்டில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அதிபராவார் சந்திரயான் இரண்டு விண்கலம் நிலவில் தரையிறங்குவதற்கு இன்னும் மூன்று நாட்கள் உள்ள நிலையில் தரையிறங்கும் கருவியாகிய லேண்டர் இன்று அதிகாலை மிகக் குறைந்த உயரத்திற்கு நகர்த்தப்பட்டுள்ளது

அடுத்த கட்டமாக லேண்டர் கருவி வரும் சளிக்கிழமை அதிகாலை ஒரு மணிக்கு மேல் இரண்டு மணிக்குள் நிலவின் தென் துருவத்திற்கு அருகே தரையிறங்கும் என்று இஸ்ரோ அறிவித்துள்ளது இதுபற்றி எமது செய்தியாளர் தரும் கூடுதல் தகவல்

இது வரும் ஏழாம் தேதி அதிகாலை நேராக நிலவை நோக்கி செல்ல ஏற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்தள்ளது இதுவரையிலான சந்தியாள் இரண்டின் பயணம் திட்டமிட்டப்படி வெற்றிகரமாக அமைந்துள்ளது அதன் அனைத்து கட்டங்களையும் சற்றும் பிசகாமல் தல்லிபமான முறையில் அது ஷந்து வந்தள்ளது அடுக்கதாக மேற்கொள்ளப்பட இருக்கும் வட்டுப்படுத்தப்பட்ட தரையிறங்கும் நிஷற்வு இஸ்ரோ இதவரை மேற்கொண்ட அளைத்தப் பணிகளிலும் மிகவும் முக்கியம் வாப்ந்ததாகவும் சிக்கலாளதாகவும் கருதப்படுகிறது எனினும் இஸ்ரோ அறிவியலாளர்கள் வரும் ஏழாம் தேகி இந்த தரைபிறங்கும் நடவடிக்கையின் வெற்றி குழித்து மிகுந்த நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்

அமெரிக்காவில் பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் கலந்து கொண்ட முதலீட்டாளர்கள் கூட்டத்தில் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கு அனைத்து வகையான ஊக்கமும் அளிக்கப்படும் என்றார் தொழில் வளத்தையும் விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிப்பதற்கு உகந்த முதலீடுகளை வரவேற்பதாகக் கூறினார் கால்நடை மற்றும் பால்வளத் தொழில்களை அதிகப்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்

முன்னாள் குடியரசு தலைவர் ராதாகிருஷ்ணளின் பிறந்த தினமான ஆசிரியர் தினம் நாளை கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தள்ளலமற்ற சேவை புரியும் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் அவர்களின் நலனுக்காகவும் ஆசிரியர் பணியை அவர்கள் திறம்பட மேற்கொள்வதற்கும் அனைத்து வசதிகளையும் செய்ய ஒவ்வொரு குடிமகனும் முன்வர வேண்டுமென்று வேண்டுகோள் விடுத்துள்ளார்

அல்லும் பகலும் மாணவ சமுதாயத்தின் சிறப்பான வாழ்விற்குப் பாடுபடும் ஆசிரியர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி தேசிய அளவில் விருதுபெற்ற ஆசிரியர்களை நேற்று சந்தித்து தமது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டார் இந்திய பாகிஸ்தான் எல்லைப்பகுதியில் உள்ள கர்தார்பூர் சாலையை சீக்கிய யாத்ரீகர்கள் பயன்படுத்துவது தொடர்பான மூன்றாவது கற்று பேச்சுவார்த்தை அம்ரிட்சரில் உள்ள அத்தாரியில் நடைபெறும் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தின் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பின்னர் இரண்டாவது முறையாக நடைபெறும் இந்தக் கூட்டத்தில் இருநாடுகளின் இணைச் செயலாளர்களும் ஆலோசனை நடத்துவார்கள் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தஹில் ரமணியை மேகாலயா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பணியிட மாற்றம் செய்வதற்கு நீதிபதிகள் கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது அமெரிக்க ஒபன் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை ஐந்து முறை கைப்பற்றிய நட்கத்திர ஆட்டக்காரர் ரோஜர் ஃபெடரர் நேற்று நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் தோல்வியடைந்து ஆட்டத்தை விட்டு வெளியேறினார்